துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

குழக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

ஆசிய ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் லவ்லினா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் காஞ்சிபுரம் பொறியாளர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் சிகிச்சைப் பெற்று வரும் காஞ்சிபுரம் பொறியாளரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவரது குடும்பத்தினர் அவரை சந்திக்க அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் விழிப்புணர்வு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் குறித்து பொது மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் தனியார் மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை ஏற்படுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் ஆவின் பாலகம் நான்கு அரசு கால்நடை கிளை நிலையங்கள் இரண்டு கால்நடை மருந்தகங்கள் ஆகியவற்றை அமைச்சர் இன்று திறந்துவைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பறவை காய்ச்சல் கொரோனா போன்ற நோய் தாக்குதலை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார்

நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரை எந்தவிதமான பிரச்சினையும் இல்லை

ஆகவே எவ்விதமான அச்சமும் தேவையில்லை

பள்ளிகளில் விளையாட்டை ஊக்குவிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அந்த பட்டியலில் ஆய்ந்து எந்தெந்த நிறுவனத்தின் மூலமாக ஸ்பான்சர் செய்வது என்ற முறையில் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள்

தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோபர் கபில் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியத்தில் உள்ள அமைப்புச் சாரா தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

நெல்லையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் வார்டு மறுவரையறை குறித்து அரசியல் கட்சிகள் பொது மக்கள் அளித்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மத்திய பிரதேச மாநில மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பொதுச் செயலாளருமான திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷாவையும் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னா் கட்சியிலிருந்து விலகும் கடிதத்தை காங்கிரஸ் தலைவா் திருமதி சோனியா காந்திக்கு அனுப்பி வைத்தாா்

மேலும் இரண்டு பேரும் திரு சிந்தியா ஆதரவு அணியில் உள்ளனர் இதனையடுத்து மத்திய பிரதேச சுட்டப்பேரவையில் காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு பெரும்பான்மை பலம் குறைந்து அரசியல் நெருக்கூடி ஏற்பட்டுள்ளது

காங்கிரஸூக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் உறுப்பினர்கள் இரண்டு பேரும் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் ஒருவரும் நான்கு சுயேட்சைகளும் ஆதரவு அளித்து வந்தனர்

மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்ட இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் திருவாரூரில் கடந்த ஞாயிற்றிக்கிழமை தொடங்கி இரண்டு வாரக் காலத்திற்கு நடைபெற்று வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற தஞ்சாவூர் கள விளம்பர அலுவலர் திரு ஆனந்த பிரபு இத்திட்டம் குறித்து எடுத்துரைத்தார் கர்ப்பிணி தாய்மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்து உணவு வகைகள் வளரும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார் கிருஷ்ணகிரி பையூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டம் கொரோனா வைரஸ் தடுப்பு தாய்சேய் நலத் திட்டங்கள் குறித்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மத்திய இசை நாடகப் பிரிவு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளக்க நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது கை கழுவுதல் குறித்த நேரடி விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார் குறித்து சீபிஐ விளரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிபதி திரு சுந்தரேஷ் திரு கிருஷ்ணசாமி ஆகியோர் கொண்ட அமர்வு இம்மனு மீது இரண்டு வாரத்தில் பதில் அளிக்குமாறு தமிழக அரக சிபிசிஜடி சிபிஐ டிஎன்பிஎஸ்சி ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது

வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் தீமையை நன்மை வெற்றிக் கொண்டதை நினைவு கூரும் வகையிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது கள்ளியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் திருவிழாவைபொட்டி அம்மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சன்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் லவ்லினா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர்

இங்கிலாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டி நாளை பர்மிங்காமில் தொடங்குகிறது